புனேயில் உள்நாட்டுபாதுகாப்பு குறித்துவிவாதிப்பதற்காக நடைபெற்றுவரும் காவல்துறைதலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார் கொடிநாள் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது பத்துசிறந்தகாவல்நிலையங்கள் பட்டியில் தேனிஅனைத்துமகளிர் காவல்நிலையம் நாட்டின் நான்காவது இடத்தைபெற்றுள்ளது

ஜாம்ஷெட்பூர் மேற்குமற்றும் கிழக்குதொகுதிகளில் வாக்குப்பதிவு மாலைஐந்துமனிவரைநடைபெறும்

அம்மாநிலமுதலமைச்சர் திருரகுபர்தாஸ் ஜாம்ஜெட்பூர் கிழக்குதொகுதியில் தமதுவாக்கினைபதிவு செய்தார் வாக்குப்பதிவைஒட்டி விரிவானபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

மகாராஷ்டிரஆளுநர் திருபகத்சிங் கோஷியாரி அம்மாநிலமுதலமைச்சர் திருஉத்தவ் தாக்கரே முன்னாள் முதலமைச்சர் திருதேவேந்திரபட்னவிஸ் ஆகியோர் பிரதமரைவிமானநிலையத்தில் வரவேற்றனர் உள்நாட்டுபாதுகாப்பு குறித்துவிவாதிப்பதற்காகநேற்று புனேயில் தொடங்கிய இந்தமாநாட்டில் பிரதமர் உரையாற்றவுள்ளார் உள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷாவும் இந்தமாநாட்டில் பங்கேற்றுள்ளார் தேசியபாதுகாப்பு ஆலோசகர் திருஅஜீத்தோவல் உள்துறைஅமைச்சகத்தின் உயரதிகாரிகள் உளவுப்பிரிவு தலைவர்கள் உட்படபலர் இதில் பங்கேற்றுள்ளனர் கொடிநாள் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது நாட்டிற்காகஉயிர்த்தியாகம் செய்த ஆயுதப்படைவீரர்களைகௌரவிக்கும் வகையில் இந்ததினம் கடைபிடிக்கப்படுகிறது

ஆயுதப்படைவீரர்களின் துணிச்சலுக்குநாடுதலைவணங்குவதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் ஆயுதப்படைவீரர்களின் நலனுக்காகதாராளமாகநன்கொடைவழங்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார்

இந்தநாளில் பெறப்படும் நிதி ஆயுதப்படைவீரர்கள் முன்னாள் படைவீரர்கள் நலனுக்காகபயன்படுத்தப்படும் உனாவ் பாலியல் வன்கொடுமைசம்பவத்தில் பாதிக்கப்பட்டபெண் உயிரிழந்துள்ளதுஅதிர்ச்சியளிப்பதாகஉள்ளதுஉத்தரப்பிரதேசமுதலமைச்சர் திருயோகிஆதித்பநாத் கூறியுள்ளார் இந்தசம்பவத்தின் குற்றவாளிகள் விரைந்துதண்டணைபெறுவதற்குதேவையானநடவடிக்கைகளைமாநிலஅரசுமேற்கொள்ளும் என்றார் பொருளாதாரத்திற்குமேலும் புத்தயிர் அளிக்கதேவையானநடவடிக்கைகளைமத்தியஅரசுதொடர்ந்துமேற்கொண்டுவருவதாகநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் சரக்குமற்றும் சேவைவரிக்கானமாற்றங்கள் அதற்கானகுழுமத்தின் கூட்டத்திலேயேமுடிவு செய்யப்படும் என்றார் கட்டமைப்புத்துறையின் வளர்ச்சிக்குகூடுதல் முன்னரிமைஅளிக்கப்பட்டிருப்பதாகவும் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்தார் தீவிரவாதத்தைஅரசின் கொள்கையாககொண்டுபாகிஸ்தான் செயல்பட்டுவருவதாகபாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் குற்றம் சாட்டியுள்ளார்

இந்தியாவும் மொரீசியஸூம் பரஸ்பரம் ஒத்துழைப்பைவலுப்படுத்துவதெனமுடிவு செய்துள்ளன

மொரீசியஸூக்கு இந்தியாதொடர்ந்துஅளித்துவரும் ஆதரவுக்காகபிரதமர் நரேந்திரமோடிக்குஅந்நாட்டுபிரதமர் நன்றிதெரிவித்தார்

இதன்மூலம் ரயில்நிலையங்களில் இலவச இணையதளசேவையைபயணிகள் பெறமுடியும்

நாட்டின் சிறந்தபத்துகாவல்நிலையங்களின் பட்டியலில் தேனிஅனைத்துமகளிர் காவல்நிலையம் நான்காவது இடத்தைபிடித்துள்ளது காவல்நிலையங்களுக்கு அனைத்துமகளிர் இதனைசமர்ப்பிப்பதாகதேனிஅனைத்து மகளிர் காவல்நிலையஆய்வாளர் திருமதி மங்கையர்திலகம் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

வெங்காயத்தை இறக்குமதிசெய்வதற்குமத்திய அரசுநடவடிக்கைஎடுத்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

சேவைவரிவிதிப்பைசெயல்படுத்தியதனால் சரக்குமற்றும் தமிழகத்திறகுஏற்பட்டுள்ள இழப்பீட்டை மத்திய அரசிடமிருந்துமுழுமையாக பெறதேவையானநடவடிக்கைகளை மாநில அரசுமேற்கொள்ளவே ண்டும் என்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

தமிழ்நாட்டில் சாலைஅமைப்பதற்காகசெய்யப்பட்டசெலவீனங்கள் ஈடுசெய்யப்பட்டதேசியநெடுஞ்சாலைகளில் கங்ககட்டணத்தைரத்துசெய்யவேண்டும் என்றுடா ம க நிறுனர் மருத்துவர் ச ராமதாகமத்திய அரசைவலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாகசாலைப்போக்குவரத்துதுறைஅமைச்சர் திருநிதின்கட்கரிக்குஎழுதியுள்ளகடிதத்தில் அவர் இக்கோரிக்கையைவிடுத்துள்ளார் இதுகுறித்துஆய்வு செய்வதற்காகஆணையம் ஒன்றைஅமைக்கவேண்டும் என்றும் திருராமதாசுஅந்தகடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் கச்சாஎண்ணெய் உற்பத்தியைகுறைப்பதெனஎண்ணெய் ஏற்றுமதிநாடுகள் அமைப்பு முடிவு செய்துள்ளது வியன்னாவில் அந்தஅமைப்பு மற்றும் அதுசார்ந்தநாடுகள் பங்கேற்கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

நாளைநடைபெறவுள்ளஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவைஎதிர்கொள்கிறது

விராட்கோலிஅதிரடியாக ஆடி

இப்போட்டியின் ஆட்டநாயகனாகவும் அவர் அறிவிக்கப்பட்டார்

இரண்டாவதுபோட்டிநாளைதிருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ளது தெற்காசியவிளையாட்டுப்போட்டிகளில் இந்தியாதொடர்ந்துபதக்கங்களைகுவித்துவருகிறது